இந்தியாவின் பொருளாதார சுயசார்பு நடவடிக்கைகள் உலக நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

தமிழகத்திற்கு மத்திய அரசின் கூடுதல் கடனுதவிகளை பெற்றுத்தர வங்கிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் ஜுலை மாதத்தில் வெளியிடப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் திட்டங்களை தொடங்கும் இளையோர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் வாய்ப்புகளுக்கும் சுயசார்பு பாரத திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் திறமை மற்றும் கடின உழைப்பால் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் நமது இறக்குமதி தேவைகளை குறைத்து தன்னிறைவிற்கு வழிகோலும் என்றும் அவர் கூறினார்

வளர்ச்சியை நோக்கிய நமது உறுதியான நடவடிக்கைகள் வெற்றியை பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் வெற்றிக்காக பிரார்த்திப்பதாக கூறிய அவர் இந்நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தாம் தலைவணங்குவதுடன் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ வாழ்த்தியுள்ளார்

பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் ஜன்தன் யோஜனா உஜ்வாலா திட்டம் ஸ்டாாட் அப் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் சப் கா சாத் சப் கா விகாஸ் எனப்படும் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியை நாடு எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் தமிழகத்தில் விவசாயக் கடன்களை உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வங்கி நிர்வாகிகளை முதலமைச்சர் திரு

சென்னைத் தலைமைச் செயலகத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்குவது தொடர்பாக வங்கி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர் மத்திய அரசின் கூடுதல் கடனுதவி தமிழகத்திற்கு கிடைக்க வங்கிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதை எளிமையாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் சிறப்பு முகாம்கள் மூலம் உழவர் கடன் அட்டைகளை வங்கிகள் வழங்க வேண்டும் என்றார் மேட்டுர் அணையில் போதிய அளவு நீர் உள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி முழுவீச்சில் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் பொருளாதாரத்தை சீரமைக்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவித்த அவர் நிபந்தனைகளை தளர்த்துவது உள்ளிட்டவற்றில் பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் அரசின் உத்தரவிற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றார்

துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் பொதுத்துறை வங்கி நிர்வாகிககள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் கடனுதவி வழங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இக்குழுவினரின் அறிக்கை கிடைத்த பின் முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

கடம்பூர் ராஜு தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

திரைப்படங்களை நேரடியாக இணையதளங்களில் ஒளிபரப்பு செய்வது ஆரோக்கியமானது அல்ல என தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இருவரி கடலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் வேளாண் கடன் அட்டை மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மாவட்ட வேளாண் துணை இயக்குநர் வேல்விழி தெரிவித்துள்ளார்

இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார்

முதல்கட்டமாக திருச்சி நாகர்கோவில் கோவை மயிலாடுதுறை மதுரை விழுப்புரம் கோவை காட்பாடி இடையே இந்த பயணியர் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது